இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநர் திரு வி ஜி சோமானி கோவிஷீல்டு தடுப்பு மருந்தினை ஷீரம் நிறுவனமும் கோவாக்சின் தடுப்பு மருந்தினை பாரத் பயோடெக் நிறுவனமும் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் இந்த இரண்டு தடுப்பு மருந்துகளும் முற்றிலும் பாதுகாப்பானது என்றும் அவர் கூறினார் நிபுணர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த இரண்டு தடுப்பு மருந்துகளும் இரண்டு தவணைகளாக செலுத்தக்கூடியவை என்றும் திரு சோமானி கூறினார்

பணியாற்றிய விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் இதற்காக தெரிவித்துள்ளார்

உயிரிழப்புகளை தடுப்பதில் இவர்களின் பணி மகத்தானது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனும் வரலாற்றுச் சிறப்புமிக்க தருணம் இது என்று தெரிவித்துள்ளார் நாடுமுழுவதும் இந்த தடுப்பு மருந்தை சீராக விநியோகம் செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரண்டு தடுப்பு மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பானவை என்றும் அவர் திட்டவட்டமாக இந்த தெரிவித்துள்ளார் உலகில் மிகப்பெரிய தடுப்பு மருந்து திட்டம் இது என்றும் அவர் கூறியுள்ளார் முன்றைிமை அடப்படையில் மருந்தை வழங்குவதற்கான பணியாளர்கள் தடுப்பு கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தடுப்பு மருந்து தொடர்பான கைப்பேசி செயலி ஒன்றும் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரும் இரண்டு தடுப்பு மருந்துகளுக்கும் அனுமதி கிடைத்திருப்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறியுள்ளார் ஆராய்ச்சிப் பணிகளுக்கான அதிநவீன கட்டமைப்புகளை நாம் உருவாக்கி இருப்பதே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு தடுப்பு மருந்துகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒப்புதல் கயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

சென்னை அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு நேர்கானலில் அவர் இதனைத் தெரிவித்தார் பாதுகாப்புக்குத்தான் உயர் முன்னுரிமை அளித்து இந்த தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

வேலூரில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டுதான் வேளாண் சுட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சுட்டங்கள் தொடர்பாக திமுக தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு முருகன் குற்றஞ்சாட்டினார்

அனைத்துத் தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டும் பல்வேறு தரப்பினருடன் கலந்தரையாடியும் அவர் பேசினார் ஏழை மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே சிகிச்சை அளிப்பதற்காக மினி கிளினிக்குகள் சென்று தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏழை மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில்தான் பொங்கல் பரிசுத் தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சிப் பொறுப்பேற்றால் மக்களவைத் தேர்தலின் போது அறிவித்த வாக்குறதிகள் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு ஊராட்சியில் திமுக சார்பில் நடைபெற்ற மக்கள் கிராமசபை கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் கிராம சபை கூட்டங்களை தமிழக அரசு முறையாக நடத்தாதன் காரணமாகத்தான் திமுக இந்த மக்கள் கிராம சபை கூட்டங்களை நடத்துவதாக அவர் கூறினார் மக்கள் நலத் திட்டங்களை கட்சி பாகுபாடின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத் துறை இணையமைச்சர் திரு சோம் பிரகாஷ் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோயில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அர்ஜென்டினாவுக்கு எதிரான நான்கு போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது